நாட்டில் அனைத்து வகையான வெங்காயம் ஏற்றுமதி செய்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறு சிறு நிறுவனங்களுக்கான நிலுவைத் தொகைகளை தனியார் தொழில் நிறுவனங்கள் விரைவில் செலுத்த வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது கோவிட் தொற்று காலத்தில் இந்தியா பல நாடுகளுக்கு மருத்துவ உதவி செய்து வந்த தருணத்தில் சில நாடுகள் பயங்கரவாத்தை ஆதரிப்பதிலும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை களிலும் ஈடுபட முயற்சித்ததாக ஐ நாவுக்கான நிரந்தர தூதர் திரு டி எஸ் திருமூர்த்தி கூறியுள்ளார் நாட்டு மக்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் அவர்களது பிரச்சனைகளுக்குத் தீர்வு காணும் வகையில் அரசுக்குத் தெரியப்படுத்தி மக்களவை உறுப்பினர்கள் கடமையாற்ற வேண்டும் என்றும் அவைத் தலைவர் திரு் ஒம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் அனைத்து மாநிலங்களும் மருத்துவமனைகளில் போதுமான ஆக்ஸிஜன் சிலின்டர்களை கையிருப்பில் உறுதி செய்தகொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது

காணொளி காட்சி மூலம் நடைபெறம் இந்த விழாவில் நான்கு குடிநீர் திட்டங்களுக்கும் இரண்டு கழிவு நீர் திட்டங்களுக்கும் ஒரு ஆற்று நீர் மேம்பாட்டுத் திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டப்டுகிறது இந்த நகர்புற கட்டுமான திட்டங்கள் நமாமி கங்கா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த விழாவில் பிகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ் குமார் பங்கேற்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவை துணைத் தலைவராக குரல் வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா திரு ஹரிவன்ஷின் பெயரை முன் மொழிந்தரர் வும் அக்கட்சியின் மாநிலங்களவை தலைவருமான திரு தாவர்ச்ந்த கேலாட் அவரது பெயரை வழிமொழிந்தார் மாநிலங்களவைத் தலைவர் திரு ளம் வெங்கய்யா நாயுடு தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார் எதிர்கட்சிகள் ராஷ்ட்ரிய ஜனதா தள் கட்சி வேட்பாளர் திரு மனோஜ் ஜா வை தேர்தல் வேட்பாளராக அறிவித்தனர் எனினும் ஆதரவு அதிகம் இருப்பதால் திரு ஹரிவன்ஷ் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டார் அவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு பத்திரிகையாளராகவும் சமுக சேவகராகவும் பணியாற்றினார் என்று பெருமிதம் தெரிவித்தார் மாநிலங்களவை அலுவல்களை கமுகமாக நடத்துவதில் ஆற்றல் படைத்தவர் என்றும் குறிப்பிட்டார் எந்தவித பாகுபாடுமின்றி அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நியாயமாக நடந்து கொள்பவர் என்று கட்டிக் காட்டினார் எதிர்பாராத சூழலில் நாடாளுமன்றம் கூடியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்றார் மாநிலங்களவை பிஜேபி தலைவர் திரு தாவர்சந்த் கேலாட் எதிர்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் திமுக உறுப்பினர் திருச்சி சிவா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பாக உறுப்பினர்கள் தணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ க்கு பாராட்டுத் தெரிவித்தனர் நாட்டு மக்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் அவர்களது பிரச்சனைகளுக்குத் தீர்வு கானும் வகையில் அரசுக்குத் தெரியப்படுத்தி மக்களவை உறுப்பினர்கள் கடமையாற்ற வேண்டும் என்றும் அவைத் தலைவர் திர் ஒம் பிர்லா வலியறுத்தியுள்ளார் மனழக்காலக் கூட்டத்தொடரின் முதல் நாளன்று அவர் பேசியபோது கோவிட் தொற்று காலத்தில் அவை உறுப்பினர்கள் அபராது உழைத்ததாக கூறினார் ஜனநாயக அமைப்புகள் வலிமையுள்ளதாக இருப்பதால் மக்கள் பணி தடையின்றி மேற்கொள்ளப்படுவதாக கூறினார் கோவிட் தொற்று பரவாமலிருப்பதற்காக சமுக இடைவெளி கடைபிடிக்கப்படுவதாகவும் உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் அமரவைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்

ஆறு மசோதாக்களின் மீது விவாதம் நடைபெற்றது இரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன நாட்டில் அனைத்து வகையான வெங்காயம் ஏற்றுமதி செய்வதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு சந்தை தேவையக் கருத்தில் கொண்டும் போதமான கையிருப்பை உறுதி செய்வதற்கும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் இந்த தடை உடனடியாக அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே இந்திய சீன படைகளுக்கிடையே ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய நிலவரம் கருத்து பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடுவார் எதிர்க்கட்சிகள் இது தொடர்பான அறிக்கையை அரசு வெளியிடவேண்டும் என்றும் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளதையடுத்து அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது மக்களவையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியம் படிகள் திருத்த சுட்ட மசோதா அத்தியாவசிய பொருட்கள் சுட்ட திருத்த மசோதா வங்கிகளை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா ஆகியவை இன்று தாக்கல் செய்து விவாதம் நடைபெறும் மாநிலங்களவையில் தொழில் திவால் சட்டத்தின் இரண்டாவது திருத்த சட்டம் அறிமுகம் செய்யப்படும் கோவிட் தொற்று காலத்தில் இந்தியா பல நாடுகளுக்கு மருத்துவ உதவி செய்து வந்த தருணத்தில் சில நாடுகள் பயங்கரவாத்தை ஆதரிப்பதிலும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட முயற்சித்ததாக ஐ நாவுக்கான நிரந்தர தூதர் திரு டி எஸ் திருமூர்த்தி கூறியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் கோவிட் தொற்று காலங்களில் சில நாடுகள் வேண்டு மென்றே இந்தியாவைப் பற்றி அவதுாறு செய்திகளைப் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் இந்தியா ஐ நா மேம்பாட்டு பங்காளர் நிதியக் கூட்டத்தில் பேசிய அவர் தெற்கத்திய நாடுகள் ஒருமைப்பாட்டை விரும்புவதாக கூறினார் கோவிட் தொற்று காலங்களில் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்கு உடனுக்குடன் மருத்துவ உதவிகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார்

தமிழக சுட்டப்பேரவையின் குறுகியகால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது அவை கூடியதும் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி திமுக உறுப்பினர் ஜெ அன்பழகன் மக்களவை உறுப்பினர் வசந்தகுமார் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானங்களை பேரவைத் தலைவர் திரு தனபால் வாசித்தார்

பின்னா் மறைந்த தலைவா்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினா்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரித்தனர் இதையடுத்து மறைந்த உறுப்பினா்களுக்கு இரங்கல் தெிவிக்கும் வகையில் அவை நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டன குறு சிறு நிறுவனங்களுக்கான நிலுவைத் தொகைகளை தனியார் தொழில் நிறுவனங்கள் விரைவில் செலுத்த வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

இது தொடர்பான புகார்கள் ஆன்லைன் மூலம் பெறப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது கடந்த நான்கு மாதங்களில் இத்தகைய நிறுவனங்களுக்கான கட்டணங்கள் செலுத்தப்படாத காரணத்தால் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அரசு மற்றும் பொதுத் துறை நிறுவனங்கள் நிலுவை வைத்திருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது

இது தொடர்பான கடிதமும் தனியார் நிறுவனங்களின் உயரதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது தில்லி மாநில துணை முதலமைச்சர் திரு மனீஷ் சிசோடியாவிற்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் அவருக்கு லேசான காய்சசல் இருப்பதால் கோவிட் தொற்று பரிசோதனை மேற்கொண்டதாகவும் பரிசோதனையில் அவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அவர் தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் தமக்கு வேறு பிரச்னைகள் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு தில்லி ஏய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயரிழந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்ரிய ஜனதா தள் கட்சியின் மூத்த தலைவருமாக இருந்த ரகுவள்ஷ் பிரசாத் உடல் பிகாரில் கங்கை நதிக் கரையில் ஹசன்பூர் கட் டில் நேற்று மதியம் எரியூட்ட்பட்டது அவரது இறுதி சடங்கில் அமைச்சர்களும் எதிர்கட்சித் தலைவர் திரு் தேஜஸ்வி யாதவும் ஏராளமான பொது மக்களும் கலந்து கொண்டனர்

இது தொடர்பாக சுகாதார செயலர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற காணொளி காட்சி கூட்டத்தில் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கேட்டுக் கொள்ளப்பட்டது

அனைத்து மாநிலங்களிலும் ஆக்சிஜன் தேவை குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை மத்திய ககாதார அமைச்சகத்திற்கு அனுப்புமாறு வலியறுத்தப்பட்டது கூடுதலாக ஆக்சிஜன் கொண்டு செல்லும் வாகனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் தேவையின் அடிப்படையில் போக்குவரத்து காலத்தைக் குறைத்து உடனுக்குடன் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாதவாறு நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மாநிலங்களுக்கிடையேயும் நகரங்களுக்கிடையேயும் செல்லும் வாகளங்களுக்கென்று தனிப் பாதையை அமைத்து தருமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது